விபத்துகுறித்துஉயா்மட்டவிசாரணைக்குஉத்தரவிடப்பட்டுள்ளதாகரயில்வேஅமைச்சா் தெரிவித்துள்ளாா்

விசாகப்பட்டினத்தில் மீண்டும் வாயு கசிவு எதுவும் ஏற்படவில்லைஎன்றுமத்தியஅரசுகூறியுள்ளது

இந்தசம்பவம் குறித்துஉயர்மட்ட விசாரணைக்குஉத்தரவிடப்பட்டுஉள்ளதாகமத்தியரயில்வேஅமைச்சர் திருபியூஷ்கோயல் தெரிவித்துள்ளார்

ராம்நாத் கோவிந் கூறியுள்ளார் விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்குபிரதமர் திரு நரேந்திரமோடி ஆழ்ந்த இரங்கலைதெரிவித்துள்ளார் நிலைமையைஉன்னிப்பாககவனித்துவருவதாகவும்ரயில்வேஅமைச்சரிடம் இது தொடர்பானவிவரங்களைக் கேட்டறிந்தாகவும் அவர் கூறியுள்ளார் இந்தவிபத்துதமக்குவார்த்தையில் வெளிப்படுத்தமுடியாதவேதனையைஏற்படுத்தியுள்ளதாகமத்தியஉள்துறைஅமைச்ச் திரு அமித்ஷா கூறியுள்ளளார் உயிரிழந்தகுடும்பங்களுக்குஆழ்ந்த தெரிவித்துகொள்வதாகவும் இரங்கலையும் ரயில்வேநிர்வாகத்திற்கு முழு ஒத்துழைப்பு அளிக்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார்

அவர்களின் உடல்களைசொந்தகிராமங்களுக்குஅனுப்பிவைப்பதற்காளஏற்பாடுகளைசெய்வதற்குஉயர்மட்டஅதிகாரிகள் அடங்கிய குழு அனுப்பிவைக்கப்படும் என்றுஅவர் கூறியுள்ளார்

அவர்கள் அனைவரும் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தைசேர்ந்தமாணவர்கள் எனஎமதுசெய்தியாளர் தெரிவிக்கிறார்

ரீவா கங்குலிதாஸ் கூறியுள்ளார்

அடுத்தசிலநாட்களில் தில்லிமற்றும் இதர இடங்களுக்குவிமானங்கள் மூலம் இந்தியர்கள் கொண்டுவரப்படுவாா்கள் என்றுஅவர் கூறினார்

மத்தியஅரசின் சமுத்திரசேதுதிட்டத்தின்கீழ் இந்தியகடற்படைகப்பல் ஐஎன்எஸ் ஜலஷ்வா மூலம் அவர்கள் கொச்சிவந்தடைவார்கள்

மாலத்தீவில் உள்ள இந்திய தூதரகம் இதற்கானஏற்பாடுகளைசெய்துவருகிறது

அடுத்தவாரம் மாலத்தீவில் இருந்து ஐஎன் எஸ் மகா் மூலம் ஆயிரம் இஇந்தியா்கள் தூத்துக்குடிகொண்டுவரப்படஉள்ளதாகஅவர் கூறினார் இதனிடையேவெளிநாடுகளில் இருந்து இந்தியாவரவிரும்பும் பயணிகளுக்குளர் இந்தியாவிமானம் சாதாரணகட்டணத்தைவிட மூன்றுமடங்குஅதிககட்டணம் வசூலிப்பதாக சமூக வலைத்தளங்களில் வெளியாகும் செய்திகள் போலியானவைஎன்றுமத்தியதகவல் ஒலிபரப்பு அலுவலகம் கூறியுள்ளது

அமைப்பு மற்றும் அதனுடன் பணியாற்றும் இதரஅமைப்புகள் முடிவு செய்துள்ளன

பொதுச் செயலாளர் கூறியுள்ளார் இதற்கானபணிகளைமேற்கொள்வதற்கானதிட்டம் வகுக்கப்பட்டுவருவதாக ஐநா

விசாகப்பட்டினத்தில் மீண்டும் வாயு கசிவு ஏதும் ஏற்படவில்லைஎன்றுஉள்துறைஅமைச்சகம் தெரிவித்துள்ளது நேற்றுஏற்பட்டகசிவைசரிசெய்வதற்காகசிலபணிகள் மேற்கொள்ளப்பட்டுவருவதாகஅமைச்சகசெய்தித் தொடர்பாளர் தெரிவித்துள்ளார் விபத்துஏற்பட்டபகுதியில் தேசியபேரிடர் மீட்பு குழுவினர் பாதுகாப்பு பணிகளைமேற்கொண்டுவருவதாகஅவர் கூறினார் என்னசெய்யவேண்டும் கசிவு சம்பவத்தையடுத்துவிபத்துஏற்பட்டால் வாயு என்பதுகுறித்துபொதுமக்குளுக்குரசாயணம் குறித்துஅறிந்துகொள்ளவேண்டியவிவரங்களைமத்தியஉள்துறைஅமைச்சகம் வெளியிட்டுள்ளது ஸ்டைரீன் எனப்படும் தண்ணீரைப் போன்றநிறமற்றதிரவம் எளிதில் தீபிடிக்கும் தன்மைகொண்டதுஎன்றும் பிளாஸ்டிக் பொருட்களைதயாரிக்கப் பயன்படுத்தப்படுவதாகவும் கூறியுள்ளது வாகனஉற்பத்தி பிளாஸடிக் குழாய்கள் போன்றவற்றைதயாரிக்க இது பயன்படுத்தப்படுவதாகவும் இதில் கசிவு ஏற்பட்டால் அதனைமுகர்ந்தாலும்உடல் மேல் பட்டாலும் ஆபத்தானதுஎன்றுகூறியுள்ளது கண்மூக்குமற்றும் சருமத்தில் எரிச்சல் தலைவலிஏற்படுவதுடன் மத்தியநரம்பு மண்டலத்தையும் பாதிக்கும் தன்மைகொண்டதுஎன்றுஅமைச்சகம் தெரிவித்துள்ளது தவறுதலாகஅதைக்குடித்துவிட்டால் உடனடியாகபாதிக்கப்பட்டவர் நிறையதண்ணீர் குடிக்கவேண்டும் என்றும் கண்களில் பட்டாலும்சருமத்தில் பட்டாலும் அதனைஉடனேகழுவவேண்டும் என்றும் பாதித்தவர்களின் உடைகளைக் கழற்றிவிடவேண்டும் என்றும் அறிவுரைவழங்கப்பட்டுள்ளது கசிவு ஏற்பட்டால் பதற்றப்படாமல் காற்றுவீசும் திசைக்குஎதிர் திசையில் அவசரவழியில் தப்பிச் செல்லவேண்டும் என்றும் அப்போதுஈரமானகைக்குட்டைஅல்லதுதுணியால் முகத்தைமுடிக்கொள்ளவேண்டும் அமைச்சகம் விடுத்துள்ளஅறிவுரையில் கூறப்பட்டுள்ளது

சென்றமாதம் புதுதில்லியில் உள்ளஅகில இந்தியமருத்துவ ஆய்வு கழகமருத்துவமனைவளாகத்தில் இந்தவசதிசெய்யப்பட்டது